உருவாக்கப்பட்டுள்ளதாகவருவாய் துறைஅமைச்சர் திருஉதயகுமார் தெரிவித்துள்ளார்

என்று புதியஆளுநர் திருசக்திகாந்ததாஸ் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பைறாக்கிகாலிறுதிப் போட்டிகள் இன்றுதொடங்கின

இங்கிலாந்து அர்ஜென்டினாவைவென்றது நாளை இந்தியா நெதர்லாந்தைஎதிர்கொள்கிறது

முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் நிவாரணப் பணிகளுக்குஆயிரம் கோடி ரூபாய் நிதிஒதுக்கீடுசெய்யப்பட்டுசம்மந்தப்பட்டமாவட்டஆட்சியர்கள் மூலம் பாதிக்கப்பட்டமக்களுக்குநிவாரணம் சென்றடையபணிகள் நடைபெற்றுவருவதாகவும் அவர் கூறியுள்ளார் புயலினால் பாதிக்கப்பட்டமக்களுக்குதுறைவாரியாகஒதுக்கப்பட்டநிவாரணநிதிகுறித்தும் திருஉதயகுமார் பட்டியல் வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் தேவைக்குஏற்ப புதியபள்ளிகள் மற்றும் வகுப்பறைகட்டங்கள் கட்டநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகபள்ளிகல்வித் துறைஅமைச்சர் திருசெங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடுமாவட்டம் செங்கோடம்பாளையத்தில் புதியவகுப்பறைகட்டங்கள் திறப்பு விழாநிகழ்ச்சியில் கலந்தகொண்டஅமைச்சர் முன்றாம் பருவத்திற்கானபாடப்புத்தகங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் ஒருவாரத்திற்குள் அவைவிநியாகிக்கப்படும் என்றும் கூறினார்

சென்னை கன்னியாகுமரி இடையிலானதொழில் தடத்திட்டம் குறித்தபொதுமக்கள் அறிந்துகொள்வதற்கு புதிய இணையதளவசதியையும் முதலமைச்சா் தொடங்கிவைத்தார்

தேனிமாவட்டம் சண்முகாநதிநீர்த்தேக்கத்தில் இருந்துநாளைமறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிடமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிஉத்தரவிட்டுள்ளார்

இதுகுறித்துநாடாளுமன்றகூட்டுக்குழுவிசாரணைக்குஉத்தரவிடவேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் காவிரியின் குறுக்கேமேகதாதுவில் அணகட்டும் கர்நாடகஅரசின் முயற்சியைதடுத்துநிறுத்திதமிழகடெல்டாவிவசாயிகளின் வாழ்வாதாரத்தைபாதுகாக்கவேண்டும் என்றுஅஇஅதிமுகஉறுப்பினர்கள் வலியுறுத்தினர்

சிவசேனாகட்சிடறப்பினர்கள் அயோத்தியில் ராமர்கோயில் கட்டவலியுறுத்திகோஷமிட்டனர் பல்வேறுகூச்சல் குழப்பங்களுக்கும் இடையேஅவைத் தலைவர் திருமதிசுமித்ராமகாஜன் அவையைநண்பகல் வரைஒத்திவைத்தார்

மாநிலங்களவையில் அஇஅதிமுக திமுகஉறுப்பினர்கள் தமிழகவிவசாயிகளின் பிரச்சினைகளைமத்திய அரசுகவனத்தில் கொள்ளவேண்டும் என்றுவலியுறுத்திமுழக்கமிட்டனர்

ஒவ்வொருபிரச்சினையாகவிவாதத்திற்குஎடுத்துக்கொள்ளப்படும் எனமாநிலங்களவைதலைவர் திருவெங்கய்யாநாயுடு உறுதிஅளித்தபோதிலும் அதனைஏற்கமறுத்துஉறுப்பினர்கள் கோஷமிட்டதால் நண்பகல் வரைஅவைஒத்திவைக்கப்பட்டது

இந்தியரிசர்வ் வங்கிஆளுநராகதிருசக்திகாந்ததாஸ் இன்றுபதவியேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாளைபொதுத் துறைமற்றும் தனியார் துறை வங்கிகளின் தலைவர்களைசந்திக்கஉள்ளதாகதெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரவளர்ச்சியைஉறுதிசெய்வதறிசர்வ் வங்கியின் முக்கியநோக்கமாக இருக்கும் என்றுஅவர் கூறினார் தமக்குஅளித்துள்ளவாய்ப்பைபயன்படுத்திரிசர்வ் வங்கியின் தன்னாட்சிஅதிகாரத்தைபாதுகாக்கநடவடிக்கைஎடுக்கப்போவதாகவும் திருசக்திகாந்ததாஸ் தெரிவித்தார்

இரவு ஏழு மணிக்குதொடங்கவுள்ளமற்றொருபோட்டியில் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் அணியைஎதிர்கொள்கிறது நாளைநடைபெறும் காலிறுதிபோட்டிகளில் ஜெர்மனி பெல்ஜியத்தையும் இந்தியா நெதர்லாந்தையும் எதிர்கொள்கிறன